இனி விரிவான செய்திகள் சர்வதேச நாடுகளிலிருந்து பெற்ற கோவிட் நிவாரண மருத்துவ பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் உரிய முறையில் மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஒருவார காலத்தில் இங்கிலாந்து அயர்லாந்து ருமேனியா ரஷ்யா ஐக்கிய அரபு எமிரேட் அமெரிக்கா குவைத் பிரான்ஸ் தாய்லாந்து ஜெர்மனி உஸ்பெகிஸ்தான் பெல்ஜியம் இத்தாலி நாடுகளிலிருந்து பல்வேறு மருத்துவ உபகரணங்கள் வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்தியாவிற்கு உதவுவதற்காக இஸ்ரேல் நாட்டில் தனி குழு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இஸ்ரேல் அரசு நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் தன்னார்வல தொண்டு நிறுவனங்கள் மக்கள் ஆகியோர் இந்தியாவிற்கான உதவியில் பங்கேற்றதாக அவர் கூறினார் கடந்த ஆண்டு கோவிட் பரவலின்போது இஸ்ரேல் நாட்டிற்கு பல்வேறு மருத்துவ உபகரணங்களை இந்தியா வழங்கியதாகவும் இஸ்ரேல் தூதர் தெரிவித்துள்ளார்

மாநிலத்தில் மேற்கு வங்க அனைவருக்கும் கோவிட் தடுப்பூசி செலுத்துவதற்கு உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் செல்வி மம்தா பேனர்ஜி கடிதம் எழுதியுள்ளார் தேவையான ஆக்ஸிஜன்கள் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

இது குறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நோய் தொற்று தொடர்ந்து பரவி வருவதால் முக கவசம் அணிவது தனி நபர் இடைவெளி சுகாதாரம் அத்தியாவசியமற்ற கூட்டங்களை தவிர்த்தால் வீட்டிலேயே இருத்தல் ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்

பின்னர் பேசிய மத்திய சுகாதாரத்துறை உயர் அதிகாரி திரு

லாவ் அகர்வால் தெரிவித்தார்

தமிழகத்தில் கோவிட் தொற்று பரவலை கட்டுப்படுத்த புதிய கட்டுப்பாடுகள் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளன

ஊரகப் பகுதிகளில் உள்ள அழகு நிலையங்கள் இயங்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது

புதிய அமைச்சரவை அமைப்பது குறித்து இன்று பேச்சுக்கள் தொடங்குகின்றன